இந்திய பசிபிக் மண்டலத்தில் தீவிரவாதத்திற்கு எதிராக இணைந்து செயல்பட இந்தியாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் முடிவு செய்துள்ளன தலைநகர் தில்லியில் காற்றுமாசு மிகவும் மோசமடைந்துள்ளது

மாணவர்கள் செயல்படவேண்டும் என குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அறிவுறுத்தியுள்ளார்

முதலில் பேட் செய்து வருகிறது தீவிரவாதத்திற்கு எதிராக இணைந்து செயல்படுவதென இந்தியாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் முடிவு செய்துள்ளன பாங்காக்கில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விஜய்சிங் தாக்கூர் தென்கிழக்கு ஆசிய உச்சிமாநாட்டில் தீவிரவாதம் குறித்த பிரச்சினையை பிரதமர் திரு நரேந்திரமோடி எழுப்பியதாக கூறினார் தீவிரவாதம் அமைதிக்கும் பாதுகாப்புக்கும் அக்கறத்தலாக உள்ளதாக பிரதமர் தெரிவித்ததாக அவர் கூறினார் கருத்துக்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்ததாகவும் இந்த தீவிரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைக்கு ஒத்துழைப்பு அளிக்க ஒப்புக்கொண்டதாகவும் திரு விஜய்சிங் தாக்கூர் கூறினார் இந்திய பசிபிக் மண்டலத்தில் இந்தியாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த மாநாட்டின்போது தாய்லாந்து பிரதமர் பிரயுத் ஓசான் மற்றும் இந்தோனேஷிய அதிபர் திரு ஜோக்கோ விடோடோ ஆகியோரை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது இந்திய பசிபிக் மண்டலத்தில் கிழக்கு நாடுகளுக்கான இந்தியாவின் வெளியுறவுக்கொள்கை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் பாங்காக்கில் இன்று காலை நடைபெற்ற பதினாறாவது தென்கிாக்கு ஆசிய நாடுகளின் உச்சிமாநாட்டில் கலந்தகொண்டு பேசிய அவர் கிழக்கு நாடுகளுக்காள இந்தியாவின் வெளியுறவுக்கொள்கை எப்போதும் இன்றியமையாத ஒன்றாக இருப்பதாக கூறினார் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடனான உறவை மேம்படுத்தவும் வளர்ச்சியை ஏற்படுத்தவும் இந்தியா முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார் இந்தியாவில் முதலீடு செய்ய வருமாறு முதலீட்டாளர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்துள்ளார்

தொழிலில் முதலீடு செய்வதற்கு உகந்த நாடாக இந்தியா முன்னேறியுள்ளதாக உலக வங்கி கூறியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் எனவே இந்தியாவில் முதலீடு செய்ய உலக முதலீட்டாளர்களை திறந்த கைகளுடன் வரவேற்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்

வரி விதிப்பு முறையில் தமது அரசு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்த பிரதமர் இந்தியாவில் கடுமையாக உழைத்து வரி செலுத்துவோர் மதிக்கப்படுவதாக கூறினார் எளிமைப்படுத்தப்பட்டுள்ள வரி செலுத்தும் முறையை மேலும் மேம்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் நேரடி பண பரிமாற்றத்தின் மூவம் இடைத்தரகர்கள் கவாச்சாரம் ஒழிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய ஆதித்யா பிர்லா குழுமத்தின் தலைவர் திரு குமாரமங்கலம் பிர்லா உலகளவில் இந்தியாவின் மதிப்பை பிரதமர் திரு நரேந்திரமோடி உயர்த்தியுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளதாகவும் அமெரிக்கா சீனாவை அடுத்து புதிய கண்டுபிடிப்புகளுக்கான தொழில் தொடங்குவதில் உலகளவில் முன்றாவது பெரிய நாடாக இந்தியா திகழ்வதாகவும் திரு குமாரமங்கலம் பிர்லா கூறினார் தில்லி மற்றம் அண்டை மாநிலங்களில் காற்று மாசு மிகவும் மோசமடைந்துள்ளதாக புதுதில்லியில் உள்ள வானிலை ஆய்வு மைய தலைமை இயக்குநர் டாக்டர் குல்தீப் ஸ்ரீவத்ஸவா தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் எமது செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் தலைநகரில் ஒற்றை மற்றும் இரட்டை இலக்க எண்கள் கொண்ட வாகனங்களை இயக்கும்முறையை நாளை முதல் தொடங்க மாநில அரசு முடிவு செய்துள்ளதாக கூறினார் இதனால் வாகனங்களினால் ஏற்படும் காற்று மாசு தடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

மழை வெள்ளம் காரணமாக வேளாண் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளதால் வெகுவிரைவில் மகாராஷ்டிராவில் புதிய அரசு அமையும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் அகோலாவில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் காபந்து அரசுக்கு கட்டுப்பாடுகள் இருப்பதாக கூறினார் புதிய அரசு அனைத்து பிரச்சினைகளுக்கும் விரைந்து தீர்வுகானும் என்றும் அவர் தெரிவித்தார் முதலமைச்சர் பதவி குறித்து மட்டுமே பிஜேபியுடன் சிவசேனா தரப்பில் பேச்சு நடத்தப்பட்டதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ரவுத் கூறியுள்ளார் இதனிடையே இந்திய குடியரசுக்கட்சித் தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராம்தாஸ் அத்வாலே தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர்கள் மகாராஷ்டிரா மாநில ஆளுநர் பகத்சிங் கோஷாரியை நேற்று சந்தித்தனர் இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு சரத்பவார் நாளை புதுதில்லியில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தியை சந்திக்கவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன துய்மை ஆரோக்கியம் கல்வி சத்துணவு உள்ளிட்டவை குறித்து கிராமப்பகுதி மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாணவர்கள் செயல்படவேண்டும் என குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அறிவுறுத்தியுள்ளார் சிக்கிம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஐந்தாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்துகொண்டு பேசிய அவர் பல்கலைக்கழக சமூக பொறுப்புணர்வு மூவம் பெரு நிறுவன சமூக பொறுப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என பல்கலைக்கழகங்களை வலியுறுத்தினார் வேலை பார்ப்பதை விட நல்ல மனித பண்புகளோடு திகழ்வதே கல்வியின் அடிப்படை நோக்கம் என்பதை மாணவர்கள் நினைவில் கொள்ளவேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் கலாச்சார பண்புகளை பராமரித்தல் ஆகியவற்றில் சிக்கிம் பல்கலைக்கழகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக குடியரசுத்தலைவர் பாராட்டினார் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டங்களுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இன்று சென்னையில் கடல்வள தொழில்நுட்பக் கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் இத்தகைய திட்டங்களுக்கான செலவை குறைப்பதற்கு கூடுதல் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கய்யா நாயுடு கேட்டுக் கொண்டார் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அறிவியல் தொழில்நுட்பத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தேசிய அளவில் கடல்நீரை குடிநீராக்கும் முனையத்தை செயல்படுத்தவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார் வானிலை முன்னறிவிப்பில் நம்நாடு நிபுணத்துவம் பெற்று திகழ்வதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சென்னை தொடர்பான கடவோர வெள்ளநிலைமை முன்னறிவிப்பு அமைப்பு தொடங்கி வைக்கப்பட்டது நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய மாநில அரசுகள் போதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ள திரு சரத் அரவிந்த் பாப்தே கூறியுள்ளார் பிடிஐக்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவர் நீதித்துறையில் நவீன தொழில்நட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் முக்கியமான வழக்குகளை விசாரிப்பதற்கென நிரந்தர அரசியல் சாசன அமர்வை ஏற்படுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நீதித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு மாநில அரசுகள் மற்றும் உயர்நீதிமன்றங்களுக்கு அறிவுறுத்தவிருப்பதாகவும் திரு பாப்தே கூறினார்

மழை வெள்ள பாதிப்பு குறித்து கணக்கெடுக்கும் பணியை மேற்கொள்வதோடு நிதியுதவி அளிப்பதன் விவரங்கள் குறித்த அறிக்கையையும் அளிக்குமாறு அதிகாரிகளை முதலமைச்சர் அறிவுறுத்தனார்

புதக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறிய இலங்கை கடற்படை கைது செய்தது அவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள மீன்வளத் துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தியா பங்களாதேஷ் இடையேயான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி சற்றமுன் புகுதில்லியில் தொடங்கியது இதில் டாஸ் வென்ற பங்களாதேஷ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது

ஆசிய தப்பாக்கிச் சுடும் போட்டி இன்று தோஹாவில் தொடங்குகிறது ஐஎஸ்எல் கால்பந்துப் போட்டியில் பெங்களுரு அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்ஷெள்கிறது